அஸ்வினி பொன்னப்பா இணை ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மலேஷிய இணை வென்றது

மத்திய அரசின் நிர்வாக செயல்பாட்டை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள பிரகதி ஆய்வு கூட்டத்தில் நேற்று அரசு உயர் அதிகாரிகளிடையே உரையாற்றிய போது இதனை அவர் தெரிவித்தார் அனைத்து தடைகளையும் மீறி இலக்குகளை எட்டுவதற்கான பணியை அதிகாரிகள் திறம்பட செய்யவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் பிரதமர் ஆய்வு நடத்தினார்

மாற்றுத்திறனாளிகள் பொது இடங்களில் சந்திக்கும் பிரச்னைகள் குறிதது அவர்களிடம் கருத்துக்களைக் கேட்குமாறும் அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார்

இந்த மையங்களில் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு இதயம் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட தொற்றா நோய்கள் குறித்த பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் டிஜிட்டல் இந்தியா தொழில்நுட்பத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அஞ்சல்துறை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அஞ்சல்துறையை நவீன தொழில் நட்பத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை அஞ்சல்துறை தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றார் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின்கீழ் புதிய தொழில்முனைவோருக்கு உதவும் வகையில் அஞ்சல்துறை செயல்படவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மோட்டார் வாகன திருத்த சுட்டம் சில திருத்தங்களுடன் நேற்று மாநிலங்களவையில் நிறைவேறியது

சில திருத்தங்களுக்காக இந்த மசோதா மீண்டும் மக்களவைக்கு அனுப்பப்பட உள்ளது

மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காம்பியாவில் திறன் மேம்பாடு மற்றும் ஊரகத் தொழில் திட்டத்திற்கு ஐந்து லட்சம் டாலர்கள் நிதி உதவி வழங்க இந்தியா முன்வந்துள்ளது

பாரம்பரிய மருத்துவங்கள் மற்றும் ஹோமியோபதி துறையில் இருநாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தானது இந்தத்துறையில் இருநாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் உலகிற்கு மருத்துவ சேவைகளை வழங்க முடியும் என்று நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு தலைவர் குறிப்பிட்டார்

தென்மேற்குப் பருவமழை ஐம்பது சதவீதம் முடிவடைந்த நிலையில் தமிழக அணைகளில் இருபது சதவீதத்திற்கும் குறைவாகவே தண்ணீர் இருப்பு உள்ளது வேதனை அளிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பதில் சிக்கல் நிலவக்கூடும் என்றும் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றுக்கு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் வேலூரில் நேற்று திமுக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் முத்தலாக் தொடர்பான மசோதாவை மத்திய அரசு நிலைக் குழுவுக்கு அனுப்பி பரிசீலித்திருக்க வேண்டும் என்று கூறினார் டீசல் மற்றும் பெட்ரோல் விலை அவ்வப்போது அதிகரித்து அவருவதால் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்று அவர் குறை கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையில் அமைந்துள்ள அரசு காவிரி பாலாறு உள்ளிட்ட நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நேற்று அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் முடப்பட்டுள்ள தோல் தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் சிறுபான்மை மக்களுக்கு அஇஅதிமுக அரசு அரணாக உள்ளது என்றும் அவர் கூறினார் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு அமைந்தவுடன் கடந்த ஒன்றரை மாதத்தில் எதிர்க்கட்சிகளை கலந்து ஆலோசிக்காமல் இருபத்து இரண்டு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

காஞ்சிபுரம் வரதராஜப் பெருமாள் கோவில் வளாகத்தில் அத்திவரதர் இன்று காலை முதல் நின்றகோலத்தில் காட்சி தருவதை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்து வருகின்றனர்

நின்ற கோலத்தில் காட்சி தரும் அத்தி வரதரை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கூடுதலாக குடிநீர் கழிவறை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் வடக்கு மாடவீதி டோல்கேட் பகுதிகளில் பத்தாயிரம் பக்தர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார்

கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு அருகில் அமைந்துள்ள நவமலை கிராம மக்களை வனவிவங்கு தாக்குதலிலிருந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொள்ளாச்சி கோட்ட வன அலுவலர் திரு மாரிமுத்து கூறியிருக்கிறார் இத்தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காட்டு யானைகள் குடியிருப்புப் பகுதிகளில் நுழைய தடுப்பு நடவடிக்கைககள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார் அப்பகுதி பொது மக்களை அச்சுறுத்தி வரும் ஒற்றை காட்டு யானையைப் பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இருவரிச்செய்திகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கப் படைகள் விரைவாக வெளியேற உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனல்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார்

தாய்லாந்தில் இன்று முதல் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள ஆசியான் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாநில சுட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக அம்மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் மஹாராஷ்ட்ர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் மஹாராஷ்ட்ரா வங்கியின் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் இருபது பேர் காயமடைந்தனர் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முடக்கப்பட்டுள்ள புதுதில்லியில் உள்ள ஜோர்பாக் இல்லத்தை கார்த்தி சிதம்பரம் காலி செய்ய வேண்டுமென்று அமலாக்க இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது அஸ்ஸாம் மற்றும் பீஹார் மாநிலங்களில் வெள்ள நிலைமை மேம்பட்டுள்ளது பெரும்பாலான ஆறுகளில் வெள்ளம் வடிந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச்செய்திகள் தாய்லாந்து ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மலேஷியாவின் சான் பெங் சூன் கோ லீ யிங் இணையை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளது இது இந்திய இணையின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதே பிரிவில் மற்றொரு இந்திய இணையான பிரணவ் ஜெர்ரி சோப்ரா சிக்கி ரெட்டி இணை ஜப்பானின் கோஹெய் கொண்டா அயாளா குரிஹகாரா இணையை வெள்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது